நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்துள்ளதாக நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

தமிழ்நாட்டில் சென்னை தவிர இதர பகுதிகளில் முடித்திருத்தும் மற்றும் அழகு நிலையங்கள் நாளை முதல் செயல்பட மநில அரசு அனுமதி அளித்துள்ளது இனி விரிவான செய்திகள் இந்தியாவை சுயசாா்புமிக்க நாடாக உருவாக்குவதற்குத் தேவையான அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்துள்ளதாக நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தூர்தா்ஷனுக்கு அளித்த சிறப்புப் பேட்டியில் இதனைத் தெிவித்துள்ள அவர் சில பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளதாகவும் அப்பொருட்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினாா் தொழில் நிறுவனங்கள் தங்களது உற்பத்தியை பெருக்குவதற்கு கூடுதல் முதலீடு தேவைப்படும்பட்சத்தில் அவர்களுக்கு அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தொழில் துறையை ஊக்கப்படுத்தும் வகையில் நடைமுறைகள் எளிமையாக்கப் பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அரசு அறிவித்துள்ள பொருளாதார திட்டங்கள் அனைத்தும் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல உதவும் என்றும் அவர் கூறினாா பிரதமர் திரு நரேந்திரமோடி எடுத்துள்ள இந்த உறுதியான பொருளாதார நடவடிக்கைகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் விவசாயிகள் தங்கள் விளைப் பொருட்களை விருப்பம்போல் தேவைப்படும் துறைகள் அளைத்துக்கும் விற்பனை செய்ய வகை செய்யப்பட்டிருப்பது ஒரு வரலாற்றுமிக்க துணிச்சலாள நடவடிக்கை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்

கடலோர பாதுகாப்பு மற்றும் இலங்கையின் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு இந்தியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று கூறியதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்தியா வின் சார்பில் இலங்கையில் மேற்கொள்ளப்படும் முதலீட்டு திட்டங்களை மேலும் வலுப்படுத்த இலங்கை அதிபர் இசை தெரிவித்தாகவும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார்

ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதற்கு பிரதமரின் ஆயூஷமான் பாரத் காப்பீடு திட்டம் வலு சேர்த்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள தமது டுவிட்டர் செய்தியில் இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை ஒரு கோடி பேர் பயனடைந்திருப்பதாக கூறியுள்ளார்

இந்த திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள ஏழைகள் பயன்பெற்று வருவதாக அவா் தெரிவித்துள்ளாா் ஒரு ஆண்டுக்கு ஒரு குடும்பத்தில் ஐந்து லட்சும் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ வசதிகளை பெற்றுக் கொள்வதற்கு இந்த திட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த ஆயூஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு குஜராத் சத்திஷ்கா் கேரளா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் அதிக அளவில் பயன்பெற்றுள்ளதாக டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார்

இதுவரை பத்து கோடி போ் ஆரோக்கிய சேது செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளதனவும் அவா் கூறியுள்ளார்

இன்று சேலத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினா்

சென்னை மாநகரைப் பொறுத்தவரை குறிப்பிட்ட சில பகுதிகளில்தான் இந்த நோய் தொற்று அதிகமாக இருப்பதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில்தான் அதிகமான பரிசோதனை மையங்கள் உள்ளதாகவும் கூடுதல் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினருக்கும் தாம் பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் பொதுமக்கள் அரசு நெறிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அரசு நெறிமுறைகளை முழுமையாக கடைபிடித்தன் காரணமாக சேலம் மாவட்டத்தில் தர்போத இந்த நோய் தொற்றினால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று கூறினார்

ஊரடங்கு கட்டுப்பாட்டு தளர்வுகள் காரணமாக சிறு குறு மற்றும் இதர தொழில் நிறுவனங்கள் உரிய பாதுகாப்பு அம்சங்களுடன் செயல்ட தொடங்கியுள்ளதாகவும் அவா் தெரிவித்தாா் சென்ளை தவிர இதர பகதிகளில் ஆட்டோக்கள் செயல்பட தொடங்கி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆலோசனை நடத்திய பின்னா் அடுத்தக்கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவா் தெரிவித்தாா் சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான நிலுவைத் தொகையை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் அவர் கூறினார் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தொடர்ந்து கிடைப்பதற்கு தமது அரசு துணை நிற்கும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தாா் தமிழகததில் சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகள் தவிர இதர பகுதிகளில் முடித்திருத்தும் மற்றும் அழகு நிலையங்கள் நாளை முதல் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளா் தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு இது பொருந்தாது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் முடிதிருத்தும் மற்றும் அழகு நிலையங்களில் குளிர் சாதன வசதிமய கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது

வாடிக்கையாளர்களுக்கு கிருமி நாசினி வழங்கப்பட வேண்டும் நாள்தோறும் ஐந்து முறை முடிதிருத்தும் மற்றும் அழகு நிலையங்கள் கிருமி நாசினி கொண்டு குத்தம் செய்ய வேண்டும் போன்ற நிபந்தனைகளுடன் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உள்நாட்டு விமான சேவையை வரும் திங்கட்கிழமை முதல் இயக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தயாா் நிலையில் உள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது நாளை மறுநாள் முதல் அடுத்த மூன்று மாதங்களில் படிப்படியாக எட்டாயிரம் விமான சேவைகளை இயக்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது அடுத்த மூன்று மாதங்களுக்கான குறைந்த மற்றும் அதிகபட்ச விமான பயண கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது